தொடர்பான மன தேர்வு அழுத்தத்தை களையும் வகையில் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இந்த ஆண்டு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ஆளுநர் டாக்டர் தமிழிசை சௌந்தர்ராஜன் கூடுதல் பொறுப்பாக புதுவை தெலங்கானா துணைநிலை ஆளுநராக இன்று பதவியேற்றுக் கொண்டாா் அஇஅதிமுக அரசுக்கு எதிராக திமுக தவறான குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் தேர்வு தொடர்பான மன அழுத்தத்தை களையும் வகையில் மாணவர்கள் ஆசிரியர்ள் மற்றும் பெற்றோர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி இந்த ஆண்டு காணோலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் உலகம் முழுவதிலுமிருந்து மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் மாணவர்களும் கடுமையாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அதிக அளவு இதில் பங்கேற்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் எவ்வித மன அழுத்தமும் இன்றி மகிழ்ச்சியுடன் தேர்வுகளை எதிர் கொள்வதற்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி அஸ்ஸாம் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார்

பிரம்மபுத்ரா நதியில் பல்வேறு சுற்றுவா இறங்கு தளங்களுக்கான பணிகளையும் பிரதம் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த நோய் தொற்று பரவலும் கட்டுக்குள் இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ஐ நா ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக அவர் பங்கேற்று உரையாற்றினார்

ஐ நா அமைதிப் படையில் இடம்பெற்றவர்களுக்கு இரண்டு லட்சும் தடுப்பு மருந்துகள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார்

அமெரிக்காவுடனான வாத்தகம் தொடா்ந்து அதிகரித்து வருவதாக தொழில் மற்றும் வாத்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இந்தியா இடையேயான வருடாந்திர வர்த்தகக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் அமெரிக்க தொழிலதிபர்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்ய முன்வர வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்தியாவில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார் பாதுகாப்பு நிலக்கி வேளாண் ஆகிய துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் நகர்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூவம் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது

உத்திபிரதேச சுட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் திருமதி ஆனந்தி பென் படேல் உரையுடன் இன்று தொடங்கியது சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷ்ங்களை எழுப்பியவாறு வெளிநடப்பில் ஈடுபட்டனர் தெலங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சௌந்தர்ராஜன் கூடுதல் பொறுப்பாக புதுவை துணைநிலை ஆளுநராக இன்று பதவியேற்றுக் கொண்டார் புதுவை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்ஜீப் பானா்ஜி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா்

திருநெல்வேலி மாவட்டதிற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார்

பயிர்க்கடன் ரத்து செய்யப்பட்டது போன்ற எண்ணற்ற திட்டங்களை அஇஅதிமுக அரசு நிறைவேற்றி இருப்பதாக அவர் தெரிவித்தார் இருப்பினும் தமிழக அரசு மக்கள் நலனுக்காள திட்டங்களை நிறைவேற்றவில்லை என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹு மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்

மெட்ரோ ஸ்ரீதரன் பிஜேபி யில் இணைய உள்ளதாக அக்கட்சியின் கேரள மாநில தலைவா் திரு சுரேந்திரன் கூறியுள்ளார் கேரள சுட்ப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுமாறு கோரிக்கை ப்ரீதரனுக்கு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சுயசா்பு இந்தியா இயக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது வரவேற்கத்தக்கது என்று அறிவியல் அறிஞரும் கல்வியாளருமான டாக்டர் சிவக்குமார் தெரிவித்தார்

இதனையொட்டி கட்டணாச்சும்பட்டி மற்றும் குற்றலாடம்பட்டி ஆகிய இடங்களில் விழிப்புணா்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

இங்கிலாந்துக்கு எதிராள எஞ்சிய இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று பிற்பகல் சென்னையிலிருந்து அசமதாபாத் புறப்பட்டுச் செல்கிறது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் இன்று சென்னையில் தொடங்குகிறது ஐ எஸ் எல் காவ்பந்துப் போட்டியில் சென்னை அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது